தமிழகத்தில் கோவிட் கொற்று பாதிப்புகள் அதிகரித்துவரும் குழலில் மாநில செயலர் திரு ராஜீவ்ரஞ்சன் சென்னையில் தலைமைச் இன்று சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்டார்

ரெம்டெஸிவர் மருந்துகளை பதுக்குவோர் மீதும் கூடுதல் விலைக்கு விற்பவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சா் டாக்டர்

நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுஷில் சந்திரா தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் இன்று பிற்பகல் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்கிறார்

எல்

ராஜீவ்ரஞ்சன் சென்னையில் இன்று சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் கோவிட் கட்டுப்பாட்டு நடவடிக்கைளை தீவிரப்படுத்துவது தடுப்பூசி திட்டத்தை விரைவுபடுத்துவது உள்ளிட்ட கோவிட் தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது இக்கூட்டத்தில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் டாக்டர்

ஹர்ஷ்வர்தன் நாட்டில் அதிகரித்துவரும் கோவிட் தொற்று சவால்களை எதிர்கொள்ள அரசு தயார்நிலையில் உள்ளதாக சுகாதார மத்திய குடும்பநலத்துறை அமைச்சர் டாக்டர்

கோவிட் தொற்று அதிகரித்து வரும்போதிலும் மருத்துவ பிராண வாயு உயிர்காக்கும் கருவிகள் போதிய அளவில் இருப்பதாகவும் தட்டுப்பாடு எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் மருத்துவ கட்டமைப்பை அரசு தொடா்ந்து கண்காணித்து சீரமைத்து வருவதாக அவா் கூறினார் சென்ற ஆண்டைக்காட்டிலும் இந்த ஆண்டு கோவிட் தொற்றை கையாள்வதில் நம்நாடு சிறப்பாக செயல்படுவதாக அவர் தெரிவித்தார் இருப்பினும் மக்களின் அணுகுமுறையாலும் அலட்சியபோக்கினாலும் கோவிட் தொற்று திடீரென்று அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் கோவிட் தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார்

ரெம்டெஸிவர் மருந்து பற்றாக்குறை குறித்து பேசிய அவர் இதன் உற்பத்தியை அதிகரிக்க உற்பத்தியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இம்மாத்திரைகளை பதுக்குவோர் மீதும் கள்ளசந்தையில் கூடுதல் விலைக்கு விற்பவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க மருந்து கட்டுப்பாட்டு ஆணைய பிரிவிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்

புதுதில்லியில் உள்ள எய்ம்ஸ் சிகிச்சை மையத்தை இன்று பார்வையிட்ட அமைச்சர் வரும் நாட்களில் கோவிட் நிலைமையை ஆய்வு செய்யவும் மருத்துவ வசதிகளை மேம்படுத்தவும் பல்வேறு சுகாதார மையங்களை பார்வையிடுகிறார்

சிவனருள் இன்று பார்வையிட்டார்

கோவிட் தடுப்பூசி போட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார்

புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை அமைச்சர்கள் குழுக்கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது

மருத்துவமனைகளை கண்டறிய சுகாதாரத்துறை அமைச்சகத்தை இந்த உயர்நிலைக்குழு பணித்துள்ளது

சுஷில் சந்திரா இன்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு உடன் முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் அந்தந்த மாவட்ட வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து அவர் விவாதிக்கிறார்

கோவிட் தடுப்பு பாதுகாப்பு நடைமுறைகளை முழுவீச்சில் பின்பற்றுவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுகிறது

செய்முறை தோ்வு எழுதும் மாணாக்கா் ஆய்வகங்களில் சானிடைஸா்களுக்கு பதிலாக சோப்பை கொண்டு கை கழுவுமாறு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் திரு

சென்னையில் செய்முறை தேர்வு நடைபெறும் பள்ளிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் பேசிய அவர் மாணாக்கரும் ஆசிரியர்களும் கோவிட் நெறிமுறைகளை பின்பற்றுவதன் அவசியத்தை வலியுறுத்தினார்

அன்புமணி ராமதாஸ் தமிழகத்தில் நாளை தொடங்க உள்ள வேளாண் அலுவலர் தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும் என்று பா ம க இளைஞர் அணிவத்தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் ட்விட்டரில் இன்று இதனை தெரிவித்த அவர் கோவிட் பரவல் அதிகரித்து வரும் சூழலில் இத்தேர்வுகளை நடத்துவது உகந்தது அல்ல என்று கூறியுள்ளார் இதுகுறித்து தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்திற்கு அரசு உரிய வழிகாட்டுதல்களை அளிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார்

கண்ணபிரான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கோவிட் விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதால் பொதுமக்கள் மாலை அணிவிக்க அனுமதியில்லை என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது

பிரசித்திபெற்ற தஞ்சை பிரகதீஸ்வரர் இன்றுமுதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது

சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கோட்டை அருங்காட்சியகம் வேலூர் கோட்டை ஆகியவையும் மூடப்பட்டுள்ளது

இதனிடையே சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக ஏராளமான புகையிலை சேதமடைந்துள்ளது

எல்